முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி செங்கல்பட்டு மாவட்டத்தின் நிர்வாக பணிகளை இன்று துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இலங்கை அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார்

சையத்மோடி பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றுகளில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இன்று கொரியாவின் வேன் ஹோ வை எதிர்கொள்கிறார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நக்சல் தீவிரவாதிகள் தாக்கம் உள்ள பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

முதன்முறையாக இத்தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக ஜார்கண்ட் மாநில தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌபே தெரிவித்திருக்கிறார்

ம் ம் ம் ம் ம் ம பிரகாஷ் ஐவுடேகர் மத்தியஅரசின் அனைத்து திட்டங்களும் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் பிரசார் பாரதி ஒலிபரப்பு அமைப்பு மக்களிடையே உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்தார் மக்களவையில் இன்று துணைக் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அரசின் கொள்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பத்திரிகை தகவல் அமைப்பு மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மூலம் நடத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க பத்திரிகையாளர்களின் சுற்றுலாவிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளை தாம் மதிப்பதாக தெரிவித்த அவர் தமது அறிக்கை தவறாக புரிந்துகொள்ளப்பட்டதாக எடுத்துரைத்தார்

குடியரசு தலைவர் மாளிகையில் இலங்கை அதிபருக்கு இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது திரு கோத்தபய ராஜபக்ஷே குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்றுமாலை சந்தித்து பேச உள்ளார்

ம் ம் ம் ம் ம் ம பழனிசாமி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி தலைமையில் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது

தேர்தலுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்திய மாநில தேர்தல் ஆணையர் கிராமவாரியாக வாக்குச்சாவடி மற்றும் கள நிலவர பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ம் ம் ம் ம் ம் ம ராமதாஸ் தமிழ்நாட்டில் பயணிக்க தகுதியற்ற சுங்கச்சாலைகளுக்கான கட்டணங்களை வசூலிக்க மத்தியஅரசு தடை விதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

அரசு இதனை செய்யாத பட்சத்தில் உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என அவர் கோரினார்

பிற்பகல் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சௌரப் வர்மா தாய்லாந்தின் குன்லா வட் உடன் மோதுகிறார்